எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்நோய் பற்றி வதந்திகள் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சள் எச்சித்தார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளா்

ஒன்று அத்தியாவசியம் மற்றும் அவசரப் தவிர மற்றம் பொது போக்குவரத்து தனியார் போக்குவரத்து மகிழுந்துகள் ஆட்டோ டாக்சி பணிகள் போன்றவை இயங்காது

நோய்த்தடுப்பு நடவடிக்கைளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவது பற்றி அரசு பரிசீலித்து வருவதாகவும் இதற்கான ஆணைகள் தனியே வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்தியாவசியப் பொருட்களான பால் காய்கறி மளிகை இறைச்சி மீன்கடை போன்றவை தவிர அனைத்து கடைகளும் வணிக வளாகங்களும் இயங்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய துறைகள் மற்றும் அலுவலகப் பணிகள் தவிர மற்ற அரசு அலுவலகங்கள் செயல்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது

நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

மக்கள் சுய ஊரடங்கு நேற்றுடன் முடிவடைந்ததாக கருதக் கூடாது என்று தெரிவித்துள்ளார் இதை வெற்றியாக கருதி கொண்டாட்டங்களில் ஈடுபடக் கூடாது என்று கூறிய பிரதமர் மிக நீண்ட போரின் தொடக்கம் தான் இது என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களால் இந்த மிகப் பெரிய சவாலை எதிர்கொண்டு அதை முறியடிக்க முடியும் என்றும் பிரதமர் கூறியுள்ளா்

இதனை மீறுவோருக்கு எதிராக சுட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கூறியுள்ளது தடை விதிப்பு என்பதை பெரும்பாலான மக்கள் தீவிரமாக பின்பற்றாமல் சாதாரணமாக எடுத்துக்கொள்வது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி கவலை தெரிவித்துள்ளார் அரசுகள் வெளியிடும் உத்தரவுகளை தீவிரமாக பின்பற்றி மக்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

தமிழக சட்டப்பேரவையின் நடப்பு கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சுட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் இன்று காலை அலுவல் ஆய்வுக்குழுக் கூட்டத்தை நடத்தினார் இதையடுத்து சுட்டப்பேரவையில் அவை முன்னவர் திரு ஒ பன்னீர்செல்வம் கொண்டு வந்த தீர்மானத்தில் பல்வேறு துறைகளுக்கான முன்பண மாளியக் கோரிக்கைகள் சட்ட முன்வடிவுகள் அனைத்தம் நாளைய தினமே அவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த தீர்மானம் அவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது

இதன் தொடர்ச்சியாக திமுக காங்கிரஸ் இந்திய யூளியன் முஸ்லீம் லீக் ஆகிய எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் எஞ்ஜிய நாட்கள் முழுமைக்கும் அவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பது என்று இன்று அறிவித்தன சுவாமி சகஜானந்தா ராமசாமி படையாச்சியார் பட்டுக்கோட்டை அழகிரி சாமி நாராயணசாமி நாயுடு சிவந்தி ஆதித்தனாா் ஆகியோாின் பிறந்த நாள் அரசு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூ இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தாா் தமது துறை மானிபக்கோரிக்கை மீதான் விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சா் சென்னையிலுள்ள காமராஜா இல்லம் ராஜாஜி நினைவகம் மற்றும் நூலகம் புனரமைப்புப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் கும்பகோணத்தில் அமைந்துள்ள மகாமகம் பல்நோக்குக் கலையரங்கம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வேலநூச்சியார் குயிலி ஆகியோர் நினைவுச் சின்னங்கள் அமைந்துள்ள வளாகழும் மேம்படுத்தப்படும் என்று கூறினார்